துறையினருக்கும் இடையே தனித்துவமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ஊரடங்கிலிருந்து மேலும் பல தளர்வுகளை அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளன

அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசு கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார்

தற்போதைய காலகட்டத்தில் சாவல்களை எதிர்கொள்ளும் விதத்தில் பல மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில்துறை நிறுவனங்களுக்குத் தேவையான அளைத்து உதவிகளையும் செய்வதற்கு மத்திய அரசு தபாராக உள்ளதாகவும் அவா்களுடைய பிரச்சினைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்ச் குறிப்பிட்டாள் பொதுமக்கள் நகர்வு மற்றும் சரக்கு போக்குவர்தது நாட்டில தடையின்றி நடைபெறுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்தாா் நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

இதில் இரண்டு பெரிய பாலங்கள் மற்றும் ஆறு சிறிய பாலங்கள் கட்டப்படவுள்ளன அப்போது பேசிய அவர் சாலை விபத்துக்களை குறைக்கும் விதத்தில் இந்த சாலைத் திட்ட மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகக் குறிப்பிட்டார் இளைஞா்கள் அதிக அளவில் சாலை விபத்துக்களில் உயிரிழப்பதால் ஒட்டுநர் பயிற்சி பள்ளிகளை அரசு சார்பில் அமைத்து அதன்மூலம் அவர்களின் திறமை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது பிரதமின் கனவாகும் என்றும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார்

பொதுமக்களின் பிரச்சினைகளை கனிவுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் ஆட்சிப் பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் இந்த விருது வழங்கப்படுகிறது ஐ ஐ டி மும்பை பட்டமளிப்பு விழா வில் பாரம்பரியமும் புதிய தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டு புதுமையான வழியில் காணோலி காட்சி வயிலாக பட்டமளிப்பு விழாவை நடத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கர்நாடகாவில் போக்குவரத்து தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளும் கைவிடப்படுவதுடன் இ பாஸ் பெற தேவையில்லை எனவும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

மாநில எல்லைகள் பேருந்து ரயில் மற்றும் விமான நிலையங்களில் மருத்துவ சோதனை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மக்கள் எவ்வித தடையும் இன்றி பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று பீகார் மாநிலத்தில் இன்று முதல் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட பொதுப் போக்குவரத்து சேவைகள் தொடங்குவதாக அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு தீபக் குமார் தெரிவித்துள்ளார்

அன்றையதினம் பிற்பகல் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவர்கள் பங்கேற்கின்றனர்

அன்றைய தினமே மாவட்டங்களின் ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார்

தலைநகா் தில்லியில் சுற்றுலா தலங்கள் மற்றும் ஹோட்டல்கள் திறக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று மத்திய கற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை இணை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் படேல் தெரிவித்துள்ளார் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சிபெறும் என்றும் இந்த துறைக்கு இது சற்று உத்வேகத்தை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார்

அமெிக்க அதிபர் தேர்திலில் குடியரசு கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் திரு பொனால்டு ட்டிரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார் அவரது பெயரை அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதேபோல துணை அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபராக பதவி வகிக்கு வரும் திரு மைக் பென்ஸ் மீண்டும் போட்டியிடுகிறாா் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதில் ஜனநாயகக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக திரு ஜோ பிடனும் துணை அதிபர் வேட்பாளராக இந்திய சும்சாவளியைச் சே்ந்த திருமதி கமலா ஹரீஸும் போட்டியிடுகின்றனர் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக திரு டடிரம்ப் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அறிமுகக் கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ் தேவி ஆலயத்திற்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கான முன்பதிவு நாளை முதல் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் சேவையை பெறுவதற்கான முன்பதிவும் நாளை முதல் தொடங்கப்படும் என்று அந்த கோவிலின் முதன்மை செயல் அதிகாரி திரு ரமேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் முக கவசம் அனிய வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ராம்பன் மாவட்டத்தில் களமழை காரணமாக இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஜம்மு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரை நாட்டின் பிறபகுதிகளுடன் இணைக்கும் இந்த முக்கிய நெடுஞ்சாவை அனைத்து பருவ காலங்களிலும் பயணம் செய்வதற்கு உகந்த சாலையாக கருதப்படும் நிலையில் தல்வாஸ் என்னும் இடத்தில் இன்று அதிகாலை ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்ததால் அந்த சாலை சேதமடைந்துள்ளது இதையடுத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதுடன் சாலையை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள குரு கோவிந்த் அரசு மருத்துவமனையின் அவசர பிரிவில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது அதில் சிகிச்சை பெற்று வந்த அனைத்து நோயாளிகளும் மற்றொரு மருத்துவமளைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் தீயணைப்புப் படை வீரர்கள் சும்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்து சம்பவத்தின் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் உடனடியாக தெரிய வரவில்லை

இதையடுத்து அவர் ஜமைக்காவில் தமது வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் இதை அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதி செய்துள்ளார்